வணக்கம் ஆல் இண்டியா ரேடியோ புதுச்சேரி மாநிலச் செய்திகள் வாசிப்பவர்

மருத்துவ இளங்கலை பட்டப்படிப்பிற்கான நீட் நுழைவுத் தேர்வுக்கனா அனுமதிச் சீட்டுக்கள் நாடு முழுவதும் இன்று வெளியிடப்பட்டன

பேரிடர் மேலாண்மை சட்டத்தின் கீழ் அரசுக்கு ஏராளமான அதிகாரங்கள் உள்ளதால் அரசு தனது நிலைப்பாட்டை தெரிவிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த நீதிபதிகள் அரசாங்கம் வர்த்தகத்தை மட்டும் பார்க்க கூடாது மக்கள் மடும் அவதையையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்றனர் மேலும் ஆர்பிஐ யின் நிலைப்பாடு இதுவரை தொழில்துறையின் நலனுக்கு ஆதரவாகவே இருந்து வருகிறது என்றும் அரசாங்கமும் ரிசர்வ் வங்கிக்கு பின்னால் ஒலிந்து கொண்டு இருப்பதாகவே தோன்றுகிறது என்றும் நீதிமன்றம் கூறியுள்ளது

நிர்மலா சீதாராமன் தலைமையில் புதுடெல்லியில் நாளை நடைபெறுகிறது மாநிலங்களுக்கான ஜிஎஸ்டி வருவாய் இழப்பை ஈடுசெய்வது தொடர்பாக இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது முன்னதாக இந்திய தொழில் கூட்டமைப்பு இன்று ஏற்பாடு செய்திருந்த கூட்டம் ஒன்றில் பங்கேற்று பேசிய மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் கோவிட் சூழல் காரணமாக இந்தியாவில் அதிக முதலீடு வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவித்தார் இதனிடையே காங்கிரஸ் கட்சியின் இடைக்கால தலைவராக பொறுப்பு வகிக்கும்திருமதி சோனியா காந்தி எதிர்கட்சி ஆளும் மாநிலங்களில் முதலமைச்சருடன் ஜிஎஸ்டி தொடர்பாக காணொளி மூலம் ஆலோசனை மேற்கொள்கிறார் மேற்கு வங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பேனர்ஜி உள்ளிட்டோர் இதில் பங்கேற்கின்றனர்

பழனிசாமி மாவட்ட ஆட்சித் தலைவர்கள் மற்றும் மருத்துவ நிபுணர்களுடன் ஆலோசனை மேற்கொள்கிறார் அன்றைய தினம் காலையில் காணொளி மூலம் மாவட்ட ஆட்சித் தலைவர்களுடன் மாவட்ட கோவிட் நிலவரம் குறித்து கேட்டறியும் முதலைமைச்சர் மாலையில் மருத்துவ நிபுணர்களிடம் ஆலோசனை மேற்கொள்கிறார் இதனை அடுத்து மாநிலங்களுக்கு இடையே ஆன ஈபாஸ் ரத்து பொதுப்போக்குவரத்தை மீண்டும் தொடங்குவது உள்ளிட்டவைகள் மீது முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது நீட் மருத்துவ இளங்கலை பட்டப்படிப்பிற்கான நீட் நுழைவுத் தேர்வுக்கனா அனுமதிச் சீட்டுக்கள் நாடு முழுவதும் இன்று வெளியிடப்பட்டன

கோவிட் சூழலில் மாணவர்களிடையே சமுக இடைவெளியை உறுதி செய்யும் வகையில் தேர்வு மையங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது

அன்னை தெரசா பாரத ரத்னா அன்னை தெரசா பிறந்த நாளான இன்று புதுச்சேரியில் அன்னாரின் சிலைக்கு முதலமைச்சர் திரு

நாராயணசாமி சட்டப்பேரவைத் தலைவர் திரு சிவக்கொழுந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பிறர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் கிறிஸ்துவ சகோதரிகள் மற்றும் குருமார்கள் அன்னை தெரசா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் கொரோனா நாடு முழுவதும் கொரோனா வைரஸ் தொற்றிலிருந்து நாடு குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை சிகிச்சைப் பெற்று வருபவர்களின் எண்ணிக்கையைப்போல் மூன்று மடங்கு அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது

சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் இத்திட்டத்தை தொடங்கி வைத்த அவர் பொதுமக்கள் முகக் கவசம் அணிந்து தனிமனித இடைவெளியை பின்பற்றினாலே கொரோனா தொற்றிலிருந்து தற்காத்துக்கொள்ளலாம் என்றும் கொரோனா வைரஸ் தொற்றை கட்டுப்படுத்த அரசு எடுத்துவரும் நடவடிக்கைகளுக்கு மக்கள் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டியது அவசியம் என்றும் தெரிவித்தார்

காரைக்கால் காரைக்கால் மாவட்டத்திற்கு இன்றைக்குள் ட்ருநாட் பரிசோதனைக் கருவி வந்துவிடும் என்றும் அதன் மூலம் இந்த வார இறுதிக்குள் கொரோனா வைரஸ் பரிசோதனை செய்யும் பணி தொடங்கப்படும் என அம்மாவட்ட ஆட்சியர் திரு அர்ஜுன் ஷர்மா தெரிவித்துள்ளார் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பரிசோதனை முடிவுகளை அரை மணிநேரத்தில் தெரிவிக்க கூடிய ஆன்டி ஜென் உபகரணங்களும் வர உள்ளதாக தெரிவித்தார்

இதற்காக இலவச தொலைபேசி எண்கள் அறிவிக்கப் பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் தேர்வுக்கு செல்ல உள்ள மாணவர்கள் தங்களைப் பற்றிய தகவல்களை பதிவு செய்து கொள்ள வேண்டியது அவசியம் என்றும் கூறினார்

கமலக்கண்ணன் வழங்கினார் நிபுணர் குழு கொரோனா நிலவரங்களை சமாளிப்பதில் புதுச்சேரிக்கு உதவி வரும் ஜிப்மர் டாக்டர்களின் மத்தியக் குழுவை வலுப்படுத்த சென்னையில் உள்ள தேசியக் கொள்ளை நோய் ஆராய்ச்சிக் கழகத்தில் இருந்து இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கழகத்தால் நியமிக்கப்பட்ட மருத்துவ விஞ்ஞானிகள் இன்று புதுச்சேரி வந்துள்ளனர் கொள்ளை நோய் ஆராய்ச்சிக் கழகத்தின் இயக்குநர் டாக்டர் மனோஜ் முர்தேக்கர் தலைமையில் டாக்டர் கணேஷ்குமார் டாக்டர் நேசன் ஆகியோர் அடங்கிய இக்குழுவினர் இன்று சுகாதார அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவை சந்தித்து மாநில அரசின் மருத்துவ அதிகாரிகள் முன்னிலையில் நிலவரங்கள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டனர்

மருத்துவ இளங்கலை பட்டப்படிப்பிற்கான நீட் நுழைவுத் தேர்வுக்கனா அனுமதிச் சீட்டுக்கள் நாடு முழுவதும் இன்று வெளியிடப்பட்டன